மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

மக்களவையில் நிறைவேறியது

திரு வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளார்

கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூளியன் பிரதேசங்களாக பிரிக்க வகைசெய்யும் மசோதா மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது

பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தவிர ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பிஜு ஜனதாதளம் அஇஅதிமுக தெலுங்கு தேசம் பகுஜன் சமாஜ் ஆம் ஆத்மி சமாஜ்வாதி கட்சிகளும் ஜம்மு கஷ்மீர் மறுசீரமைப்புக்கு ஆதரவு அளித்தன இதனிடையே மக்களவையிலும் ஜம்மு கஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு மசோதாவை தாக்கல் செய்வதற்கான தீர்மானத்தை எதிர்கட்சிகளின் வெளிநடப்பிற்கிடையே உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தாக்கல் செய்துள்ளார் இத்தொடர்பான மசோதாக்கள் அவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் மசோதா குறித்து மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பேசிய கருத்துக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் உள்துறை அமைச்சின் கருத்துக்கள் விரிவானதாகவும் ஆழமானதாகவும் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த கால வரலாற்று அநீதிகளையும் திரு அமித் ஷா சியாக சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறியுள்ள பிரதம் ஜம்மு கஷ்மீர் மக்களின் எதிர்காலத்திற்கான திட்டங்களையும் திரு அமித் ஷா விளக்கியிருப்பதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் விவகாரம் குறித்து ஐ நா பாதுகாப்பு சபையின் ஐந்து நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் சீனா மற்றும் ரஷ்பாவின் தூதர்களை அழைத்து வெளியுறவுத் துறை திரு விஜய் கோகலே விளக்கம் அளித்துள்ளார் செயலாளர் கஷ்மீர் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முற்றிலும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் அம்மாநிலத்தில் நல்லாட்சியை வழங்கி சமூக நீதியை மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என்றும் திரு விஜய் கோகலே இந்த சந்திப்பின்போது தெரிவித்துள்ளா் இதுதவிர ஐ நா சபையின் வேறுசில உறுப்பு நாடுகளின் துதர்களையும் அழைத்து வெளியுறவுத் துறை விளக்கம் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு கஷ்மீரின் தற்போதைய சுட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் ராணுவத்தின் வடக்கு பிராந்திய தளபதி லெப்டினென்ட் ஜௌரல் ரன்பீர் சிங்கும் ஸ்ரீநகரில் உள்ள ராணுவ படைப் பிரிவின் லெப்டினென்ட் ஜெனரல் கே ஜே எஸ் தில்லான் உடன் சென்று தற்போதைய நிலைமை குறித்து ஆளுநரிடம் எடுத்துரைத்துள்ளார் மேலும் எத்தகைய அசம்பாவிதங்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளது என்றும் ராணுவ அதிகாரிகள் ஆளுநரிடம் உறுதியளித்துள்ளனா் இதனிடையே எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் ரானுவம் விழிப்புடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எல்லைப் பகுதியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும் என ஐ நா பொகுச்செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார் இரு நாட்டு எல்லைப் பகுதியில் நிலவும் பதற்றம் கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் ஐ நா பொதுச்செயலாளர் கூறியிருப்பதாக அந்த அமைப்பின் செய்தித்தொடர்பாளர் திரு ஸ்டபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளா் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இருதரப்பினரும் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் அமைதி மற்றம் நிலைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என அமெரிக்காவும் கேட்டுக்கொண்டுள்ளது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்வதை ஒழுங்குபடுத்துவதற்கான மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது இதன்படி வர்த்தக ரீதியாக வாடகை தாயின் மூலம் குழந்தைப் பெறுவது தடை செய்யப்படுவதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான மசோதா தேசிய மருத்துவ ஆணைய மசோதா மோட்டர் வாகன திருத்த சட்ட மசோதாக்களும் மக்களவையில் நேற்று நிறைவேறியது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சிக்கல் ஏதுமின்றி கடன் வழங்க இந்திய வங்கிகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சள் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று அனைத்து பொதுத்துறை வங்கிகள் மற்றும் சில பெரிய தனியாா் வங்கிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியப் பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனைத் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிதி சீரத்திருத்தங்களை தொடர்ந்து மேற்கொள்ளவிருப்பதாக கூறிய நிதியமைச்சர் இத்தொடர்பான ஆவோசனைகள் முடிவடைந்த பிறகு அரசின் புதிய கொள்கைகள் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்

அயோத்தியில் உள்ள சாச்சைக்குரிய நிலம் தொடர்பாக ஒய்வுபெற்ற நீதிபதி இப்ராஹிம் கலிஃபுல்லா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் சமரச பேச்சுவார்த்தை முயற்சிகள் தோல்வியடைந்ததை அடுத்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க உள்ளது

வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் திரு கண்முககந்தரம் நேற்றைய வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்ததாகவும் வாக்காளா்களுக்கு பணம் கொடுத்ததாக புகாா் ஏதும் வரப்பெறவில்லை என்றும் தெரிவித்தாா் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து வாக்கு என்ணிக்கை மையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் மழை எச்சிக்கை காரணமாக வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இடிதாங்கி பொறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இத்தொகுதியில் பதிவான வாக்கு எண்ணிக்கை வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது கஷ்மீர் விவகாரத்தைத் தொடர்ந்து தமிழகத்தின் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையம் மகேந்திர கிரியில் உள்ள இஸ்ரோ வளாகங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை கூடுதல் டி ஜி பி அபய்குமார் சிங் தெரிவித்துள்ளார்

தமிழகத்திற்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சா் திரு வெல்லமண்டி நடராஜன் கூறியுள்ளாா் தருமபுரி மாவட்டம் ஒகனேக்கலில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆசியாவிலேயே கற்றுவாவுக்கு உகந்த நாடாக இந்தியாவும் இந்தியாவிலேயே உகந்த மாநிலமாக தமிழ்நாடும் திகழ்கிறது என்றார்

பயணிகள் வந்துசென்றுள்ளனர் இம்மாவட்டத்தில் உள்ள அருர் தொகுதிக்குட்பட்ட தீர்த்தமலை ஆன்மீக கற்றுவாத்தலம் வளப்பகுதியில் அமைந்துள்ளதால் அத்துறையின் அனுமதி பெற்று வளா்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படும் திரு வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்தார்

எனவே சுற்றுலாப் பயனிகள் பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்து வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா கேட்டுக்கொண்டுள்ளார்

மக்களவைத் தேர்தல் முடிவுகள் காரணமாக தேசிய கட்சி என்ற அந்தஸ்தை ஏன் பறிக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீகக்கு திரிணாமூல் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பதில் அளித்துள்ளன தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவ கழிவுகள் முறையாக கையாளப்படுகிறதா என்பதை இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்யுமாறு தமிழக குகாதாரத் துறை செயலாளர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா வெஸ்ட்இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டி கயனாவின் பிராவிடன்ஸ் நகரில் இன்று நடைபெறுகிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது